வந்தது தமக்கு மகிழ்ச்சியளிப்பதாக பிரதமர் திரு

சாக்ச

காரணமாக இன்று காலமானார்

வலுவான நிலையில் உள்ளது

இதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி உள்ளிட்டோர் அன்புடன் வரவேற்றனர் இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார்

இந்த பேச்சுவார்த்தைகளுக்குப் பின்னர் சீன அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறப்பு விருந்தளிக்கிறார் பின்னர் கோவளத்திலிருந்து சென்னை செல்லும் சீன அதிபர் நாளை பிற்பகல் ஒன்றரை மணிக்கு நேபாளம் புறப்படுகிறார் நம் பிரதமரும் சீன அதிபரும் சந்திப்பதையடுத்து இருநாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்களும் சென்னையில் குவிந்துள்ளனர்

முக்கிய இடங்களில் இந்திய சீன தேசிய கொடிகள் தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளன பள்ளி மாணாக்கர் இந்திய சீன தேசிய கொடிகளுடன் சீன அதிபரை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சீன அதிபர் மற்றும் பிரதமர் வருகையையொட்டி மாமல்லபுரமே விழாக் கோலம் பூண்டுள்ளது உலக முக்கியத்துவம் வாய்ந்த இருதலைவர்களின் சந்திப்பை முன்னிட்டு சென்னை கோவளம் மாமல்லபுரம் பகுதிகள் பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது

இந்த முறைசாரா உச்சிமாநாடு இந்திய சீன நாடுகளிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கைத் தெரிவித்துள்ளார்

அறிவித்தது பெண் குழந்தைகளுக்குத் கல்வி ஊட்டச்சத்து உடல்நலம் உள்ளிட்டவை ஏற்றத் தருணத்தில் கிடைத்திட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும் பெண்சக்தி எழுத்துருவற்றது நீக்கமற நிறைந்தது என்பதை கருப்பொருளாகக் கொண்டு இந்த ஆண்டு சர்வதேச பெண்குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது

போன் இசைக்கலைஞர் பத்மறீ கத்ரி கோபால்நாத் இன்று அதிகாலை உடல்நலக் குறைவு காரணமாக மங்களூர் மருத்துவமனையில் காலமானார்

மேற்கத்திய இசைக்கருவியான சாக்ச போனில் கர்நாடக இசையை உருவாக்கிய பெருமை இவரைச் சார்ந்ததாகும் மியூசிக் கத்ரி கோபால்நாத் குறித்து கிளாரிநட் இசைக் கலைஞர் ஏ

விக்ரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை அஇஅதிமுக இணைச் செயலாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே

நாளைமறுநாள் நாங்குநேரியில் அஇஅதிமுக வேட்பாளருக்கு அவர் ஆதரவு திரட்டவுள்ளார் தலைவர் திரு

க ஸ்டாலின் நாங்குநேரியில் காங்கிரஸ் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு கோரி வருகிறார் முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றிபெறும் என்றார்

சண்டிகடில் இன்று ஹரியாணா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் காங்கிரஸ் கட்சி சிறப்பாக செயலாற்றினாலும் போதிய அளவு விளம்பரப் படுத்தவில்லை என்று குறிப்பிட்டார் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் கட்சி நிறைவேற்றும் என்றும் அவர் உறுதி அளித்தார்

முன்னதாக இம்மீனவர்கள் எவ்வித இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்ததாக இவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது

டெங்கு காய்ச்சல் திருவள்ளுர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கத்தூர் ஊராட்சியில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது

ராமன் சேலத்தில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் வழங்குவது குறித்த வங்கிப் பணியாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி திரு